பிரதமர் திரு நரேந்திரமோடி ஜெர்மன் பிரதமர் திருமதி ஏஞ்சலா மெர்க்கல் ஆகியோர் தற்போது புதுதில்லியில் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தி வருகின்றனர் பொருளாதார ஒத்துழைப்பு வர்த்தகம் முதலீடு வேளாண்மை ஆகிய துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகப்படுத்துவது குறித்து இருதலைவர்களும் விவாதிக்கின்றனர் அறிவியல் கல்வி தொழில்நுட்பம் மக்களுக்கிடையிலான தொடர்பு கலாச்சார பரிமாற்றம் ஆகியவை குறித்தும் இருதலைவர்களும் பேச்சுக்கள் நடத்தவுள்ளனர்

அவருடன் அந்நாட்டின் அமைச்சர்களும் துறைச்செயலர்களும் உயர்நிலை வர்த்தக பிரதிநிதிகள் குழுவினரும் இந்தியா வந்துள்ளனர் விமானநிலையத்தில் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திரசிங் அவரை வரவேற்றார் இன்று காலை குடியரகத்தலைவர் மாளிகையில் ஜெர்மன் பிரதமருக்கு சும்பிரதாய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் அவர் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் இன்று மாலை குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த்தை அவர் சந்தித்து பேசிவிருக்கிறார் நாளை வர்த்தக பிரதிநிதிகள் குழுவை சந்திக்கிறார் தில்லி அருகே உள்ள மனாசர் குர்காவ்ன் ஆகிய இடங்களில் உள்ள ஆட்டோ மொபைல் நிறுவனங்களை பார்வையிடுகிறார்

நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க அரசு கடைமைப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள டிவிட்டர் செய்தியில் தனிநபர்களின் கதந்திரத்தில் தலையிடுவதற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார் வாட்ஸ் அப் நிறுவனம் இந்தியர்களின் தகவல்களை உளவு பார்த்ததாக வந்த தகவலையடுத்து இவ்வாறு அமைச்சர் கூறினார்

உலகம் முழுவதும் தூதரக அதிகாரிகள் அரசியல்வாதிகள் பத்திரிக்கையாளர்கள் அரசு அதிகாரிகள் என ஆயிரத்து நானுறு நபர்களின் தொலைபேசியில் உள்ள தகவல்களை பெயரற்ற நபர்களை கொண்டு

தில்லி தொழில்நுட்பக் கழகத்தின் நன்கொடை திட்டத்தை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நேற்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கல்வி நிறுவனங்கள் பொருளாதார ரீதியில் வலிமை பெறுவதற்கு இத்தகைய நன்கொடை திட்டங்கள் வழிவகுப்பதாக தெரிவித்தார் குறிப்பாக முன்னாள் மாணவர்கள் தாங்கள் பயின்ற கல்வி நிறுவனங்களுக்கு அதிக அளவில் உதவ முன்வரவேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் சமூக முன்னேற்றத்திற்காக அனைத்து மக்களும் தங்களது வருமானத்திலிருந்து குறிப்பிட்ட தொகையை ஒதுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் பஞ்சாப் ஹரியானா மத்தியப்பிரதேசம் சத்தீஷ்கர் கர்நாடகா மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்கள் உருவான தினத்தை முன்னிட்டு அம்மாநில மக்களுக்கு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் குடியரசுத்தலைவர் விடுத்துள்ள செய்தியில் இந்த மாநிலங்களும் நாடும் வரும் ஆண்டுகளில் மேலும் உச்சத்தை எட்டும் என்று கூறியுள்ளார் பிரதமர் விடுத்துள்ள டிவிட்டர் செய்தியில் இம்மாநிலங்களின் மக்களிடம் மகிழ்ச்சியும் வளமும் பெருகவும் ஒட்டுமொத்த வளர்ச்சி உருவாகவும் தாம் வாழ்த்துவதாக கூறியுள்ளார் அரபிக்கடலில் உருவாகியுள்ள மகா புயல் லட்சத்தீவு அருகே கரையை கடந்தது

கேரளா மாநிலங்களில் சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அது தெரிவித்துள்ளது இந்த புயல் காரணமாக தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கேரளா கர்நாடகா பகுதிகளிலும் மத்திய அரபிக்கடல் பகுதியிலும் திங்கட்கிழமை வரை மீன்பிடிக்க கட போர செல்லவேண்டாம் என்று மீனவர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சமீபத்தில் பெய்த மழையால் பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதம் குறித்து மதிப்பீடு செய்ய மத்தியக்குழு விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார் இதுகுறித்த தகவலை மகாராஷ்டிர மாநில ஆளுநர் பகத்சிங் கோஷியாரிக்கு திரு அமித்ஷா அனுப்பியுள்ளதாக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த சில வாரங்களில் பெய்த மழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் பயிர்ச்சேதம் குறித்து உள்துறை அமைச்சருக்கு ஆளுநர் விளக்கினார் இதைபடுத்து அம்மாநிலத்திற்கு மத்தியக்குழு அனுப்பி வைக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதனிடையே சிவசேனா தலைவர்கள் நேற்று ஆளுநர் கோஷியாரியை சந்தித்து மழையால் பாதிக்கட்பட்டுள்ள விவசாயிகள் மற்றும் மீளவர்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் வேலைநிறுத்தத்தை அரசு மருத்துவர்கள் திரும்ப பெற்றுக்கொண்டதால் அவர்கள் மீதான பணி முறிவு நடவடிக்கை கைவிடப்படுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் கூறியிருக்கிறார் சென்னையில் இன்று அவர் விடுத்துள்ள அறிக்கையில் மருத்துவர்களின் நியாயமான கோரிக்கைகளை அரசு கணிவோடு பரிசீலிக்கும் என்று தெரிவித்தார் முன்னதாக இன்று காலை அரசு மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் லட்சுமி நரசிம்மன் விடுத்த அறிக்கையில் முதலமைச்சர் மற்றும் மக்கள்நல்வாழ்வத்துறை அமைச்சர் கேட்டுக்கொண்டதைபடுத்து வேலைநிறுத்தத்தை தற்காலிகமாக முடித்துக்கொள்வதாக கூறியிருந்தார் தமிழகத்தில் விக்ரவாண்டி நாங்குநேரி சுட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக வேட்பாளர்கள் திரு முத்தமிழ் செல்வன் மற்றும் ரெட்டியார்பட்டி நாராயணன் இன்று சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் அவர்களுக்கு பேரவைத்தலைவர் திரு தனபால் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தாரல் இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்கவேண்டாம் என்றும் அப்படி தெரிவிப்பது நாட்டின் ஒற்றுமைக்கு ஊறுவிளைவிக்கும் என்று குடியரக துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கூறியிருக்கிறார்

இந்தியாவை ஒன்றுபடுத்தியவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்று புகழாரம் சூட்டிய திரு நாயுடு ஒவ்வொரு இந்தியரும் நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாடு மற்றம் இறைபாண்மையை பாதகாக்க முன்வரவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இரண்டாக பிடிக்கப்பட்டு ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசம் என இரண்டாக பிரிக்கப்பட்டதால் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன இதன் காரணமாக அங்கு மட்டும் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் உக்ரைன் மூவம் ஆதாயம் தேட முயன்றதாக கூறப்படும் குற்றக்காட்டுகள் குறித்து அதிபர் டொனால்டு டிரம்ப்புக்கு எதிராக கண்டன தீர்மானம் கொண்டுவந்து விசாரணை நடத்த வகை செப்யும் தீர்மானம் அந்நாட்டு நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபையில் நிறைவேறியது தமது அரசியல் எதிரியும் முன்னாள் துணை அதிபருமான் ஜோ பிடன் குடும்பத்திற்கு எதிராக விசாரணை நடத்த அதிபர் உத்தரவிட்டதில் உள்நோக்கம் இருப்பதாக தாங்கள் கருதுவதாக எதிர்க்கட்சியாள ஜனநாயக கட்சி கொண்டுவ்நத அந்த தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது ஐ எஸ் பயங்கரவாத அமைப்பின் தலைவர் அபுபக்கர் அல்பக்தாதி கொல்லப்பட்டதை அந்த அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது மேலும் அந்த பதவிக்கு புதிய பெயரையும் அது அறிவித்துள்ளது அபு இப்ராஹிம் அஸ்மினி அல்குரேஷி புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதாக ஐ எஸ் பயங்கரவாத அமைப்பு வெளியிட்டுள்ள ஒலிநாடாவில் தெரிவித்துள்ளது